தொழிற்சாலைகள் செயல்ட தொடங்கின

கொள்ளலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது

மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

விழுப்புரம் மாவட்டத்தில் சட்ட அமைச்ச் திரு சி வி சண்முகம் பயனாளிகளுக்கு நிவாரண உதவிகளையும் கபசுர குடிநீரையும் வழங்கினாா்

தூத்துக்குடியில் செய்தி விளம்பரத்துறை அமைச்சள் திரு கடம்பூர்ராஜு நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார்

இது குறித்து முதலமைச்ச் விரைவில் நடவடிக்கை எடுப்பாா் என்றும் திரு கடம்பூர் ராஜ தெரிவித்தாா் விருதுநகள் மாவட்டம் திருத்தங்கலில் பால்வளத்துறை அமைச்சள் திரு ராஜேந்திரபாலாஜி கிருமி நாசினி தெளிக்கும் பணியினை ஆய்வு செய்தாா் அரியலூரில் அரசு தலைமை கொறடா திரு ராஜேந்திரன் இந்த நோய் தொற்று தடுப்புப் பணிகள் குறித்து விரிவாக ஆய்வு மேற்கொண்டர் கிருஷ்ணகிரி நகராட்சிப் பகுதிகளில் தூய்மைப் பணியாளர்களுக்கு தொண்டு நிறுவனம் சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன

கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களைத் தவிர இதர பகுதிகளில் உள்ள தொழிற்சாலைகள் அரசின் உரிய அனுமதியை பெற்று பாதுகாப்பு அம்சங்களுடன் செயல்பட தொடங்கின

இதேபோல் பல்வேறு அரசுத்துறை அலுவலகங்களும் குறைந்த பணியாளர்களுடன் செயல்பட தொடங்கியுள்ளன

திருநெல்வேலியில் பாஸ்போர்ட் அலுவலகம் இன்று முதல் செயல்பட தொடங்கியது

அரியலூர் மாவட்டத்தில் விவசாய தொழிலாளர்கள் சமூக இடைவெளியுடன் முக கவசம் அணிந்து வேளாண் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் விவசாய பணிகளுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்ததற்காக நன்றி தெரிவித்துக் கொள்வதாக விவசாய தொழிலாளர்கள் தெரிவித்தனர்

ஊரடங்கு காலத்தில் ரயில்வே இப்பணிகளை மேற்கொண்டது மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

விவசாயிகள் தங்கள் நிலங்களுக்குத் தேவையான களிமண் வண்டல்மண் சவுடு மற்றும் சரளை மண்ணை விலையில்லாமல் பெற்றுக் கொள்ளலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது

சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்கள் நீங்கலாக இதர மாவட்டங்களில் உரிய அனுமதி பெற்று விவசாயிகள் மற்றும் மண்பாண்டம் செய்பவர்கள் விலையில்லாமல் மண்ணை எடுத்துக் கொள்ளலாம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னாள் மத்திய அமைச்சா் தலித் எழில்மலை மாரடைப்பால் சென்னையில் இன்று காலமானாா்

அவரது மறைவுக்கு அஇஅதிமுக விள் ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமியும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் திமுக தலைவா் திரு மு க ஸ்டாலின் பாமக நிறுவனா் மருத்துவா் ச ராமதாசு உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவா்களும் தலித் எழில்மலையின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனா்

எமது செய்தியாளிடம் இதனைத் தெரிவித்த அவர் சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பம் பதிவாகக்கூடும் என்று தெரிவித்தார்